நானா பட்டோல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரு வட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சில இடங்களில் அதீத கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய விளையாட்டுப் போட்டியின் வாலிபால் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

மகாராஷ்ட்ர சுட்டப்பேரவைத் தலைவராக காங்கிரஸ் வேட்பாளர் திரு நானா பட்டோல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆளும் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பேரவைத் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு நானா பட்டோல் வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதனைஎதிர்த்து பிஜேபி வேட்பாளராக திரு கிஸன் கத்தோர் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் வேட்புமனுவை திரு கிஸன் கத்தோர் திரும்பப் பெற்றதை அடுத்து திரு நானா பட்டோல் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி சட்டப்பேரவைக் கட்சித் தலைவருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் சட்டப்பேரவையில் இதை அறிவித்த பேரவைத் தலைவர் திரு நானா பட்டோல் பிஜேபி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்த்தில் செயல்படும் என்று கூறினார் சுட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு தேவேந்திர பட்னாவிசை முதலமைச்சா் திரு உத்தவ் தாக்கரே மற்றும் அமைச்சா்கள் வரவேற்றனா்

பாதிக்கப்பட்ட பென் மருத்துவரின் குடும்பத்தினா் அளித்த புகாரையடுத்து விசாரணை நடத்தியதில் காவல்நிலைய எல்லையைக் காரணம் காட்டி குற்றச்சாட்டை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தியது தெரியவந்ததாக ஹைதராபாத் காவல் ஆணையர் திரு

சஜ்ஜனார் தெரிவித்துள்ளார்

இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் குடும்பத்தினருக்கு நீதி கேட்டு தெலங்கானாவில் ஆங்காங்கே போராட்டம் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

ஹர்ஷவாத்தன் தெரிவித்துள்ளார்

தானாக முன்வந்து ரத்ததானம் அளிப்பது மனித சமூகத்திற்கு செய்யும் சிறந்த உதவி என்று அவர் கூறினார் ரத்ததானம் அளிக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவா் அடிக்கடி ரத்ததானம் அளிப்பதன் மூலம் இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறினார் இலங்கையில் மழழ காரணமாக ஏற்பட்ட நிலச்சிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார்

நிலச்சிவில் சிக்கியவர்களின் வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்தன

தமிழகத்தில் அடுத்த இருதினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் அதீத கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் நேற்றிரவு முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை சென்னையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி திருவள்ளுர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு சம்பத் இன்று பார்வையிட்டார்

திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணியமங்கலம் கிராமத்தில் மழை நீரால் சூழப்பட்டுள்ள குடியிருப்புப் பகுதிகளை உணவு அமைச்சர் திரு காமராஜ் இன்று பார்வையிட்டார் மழை நீர் வெளியேற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உடுமலையை அடுத்த திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மழை பாதிப்பு குறித்து புகார்களை தெரிவிப்பதற்காக சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறை ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது

சென்னையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் காவல்துறை ஆணையர் திரு ஏ கே விஸ்வநாதன் இன்று ஆய்வு செய்தார் வங்கக் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதிகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடைவிதித்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக ஜம்போடை ஏரியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது

மதுராந்தகம் ஏரிக்கு வரும் நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவதற்காக அதிரடிப்படை வீரர்களை கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தீயணைப்புப் படை தெரிவித்துள்ளது

ஜார்க்கண்ட் சுட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இதற்கான பிரச்சாரத்தில் பிஜேபி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதாதள் போன்ற கட்சிகளின் தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர்

ஹாங்காங்கில் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்தனர் அந்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட்ட ஜனநாயக ஆதரவு கட்சி வேட்பாளா்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றனா்

இதை காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது கண்ணீாப் புகைக் குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் விரட்டிபடித்தனர் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் காட்மாண்டுவில் இன்று தொடங்கியது

அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கையை வென்றது மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் வினேஷ் போகாத் சாக்ஷி மாலிக் ஆகியோர் தங்கம் வென்றனர்